சிவகங்கை மாவட்டம் கீழடியில் உலகத்தரம் வாய்ந்த அருங்காட்சியகம் அமைப்பதற்கு முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று காணொலி காட்சி வாயிவாக அடிக்கல் நாட்டினா்

குடும்பத்தினர் இறுதிச் சுடங்குகள் நடத்த போதிய அவகாசமும் காவல்துறை பாதுகாப்பும் அளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் மாநில அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது

பேர் குணமடைந்துள்ளனர்

காமராஜ் தெரிவித்துள்ளார்

இதுதொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள மாநில அரசின் செய்திக் குறிப்பில் இந்த எட்டு திட்டங்களில் ஐந்து திட்டங்களுக்கு நேரடியாகவும் மூன்று திட்டங்களுக்கு காணொலி காட்சி வாயிலாகவும் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

கோயம்புத்தூரில் ஏர் கம்ப்ரஷர்ஸ் உற்பத்தி நிறுவனம் அமைக்கவும் பெருந்துறை சிப்காட் தொழிற்பூங்காவில் விரிவாக்க திட்டம் ஒன்றை செயல்படுத்தவும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளன சிவகங்கை மாவட்டம் கீழடியில் உலகத்தரம் வாய்ந்த அருங்காட்சியகம் அமைப்பதற்கான கட்டுமான பணிகளுக்கு முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி வாயிலாக இன்று காலை அடிக்கல் நாட்டினார்

இந்தப் பணிகளை பொதப்பணித்துறையின் புராதன கட்டடங்கள் பாதுகாப்புப் பிரிவு மேற்கொள்ளப்படவுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்த நிகழ்ச்சியில் தமிழ் பண்பாடு மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் திரு

பாண்டியராஜன் கதர் மற்றும் கிராமத் தொழில்கள் வாரியத் துறை அமைச்சர் திரு

பாஸ்கரன் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர்

இதுதொடர்பாள மனு நீதிபதிகள் திரு சுந்தரேஷ் திருமதி

இதனையடுத்து

தமிழக மக்களை நோய் தொற்றிலிருந்து மீட்கும் பணியில் மாநில அரசு நேர்மையுடனும் துணிவுடனும் எவ்வித சுமரசமுமின்றி போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநில அரசு எடுத்து வரும் சீரிய நடவடிக்கைகள் காரணமாக மக்களுக்கு தங்கு தடையின்றி மின்சாரம் விநியோகம் செய்யப்பட்டு வருவதாகவும் தமிழ்நாடு தொடர்ந்து மின்மிகை மாநிலமாக திகழ்வதாகவும் கூறியுள்ளார்

இவ்வாறு மிகத் தெளிவாக வெயியிடப்பட்ட பின்னரும் ஏதிர்க்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் மின்சார ரீடிங் எடுத்ததில் பல்வேறு குளறுபடிகள் உள்ளது எனவும் தவறான முறையில் கணக்கீடு செய்யப்படுவதாகவும் உண்மைக்கு மாறான செய்தியை கூறி வருவது கண்டிக்கத்தக்கது என்றும் திரு தங்கமணி கூறியுள்ளார் தமிழகத்தில் அரசு எடுத்து வரும் போா்க்கால நடவடிக்கை காரணமாக நோய் தொற்று கட்டுக்குள் உள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு உதயகுமார் தெரிவித்துள்ளார் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட திரு வி க மண்டலத்தில் நோய் தொற்று தடுப்புப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

தமிழகம் விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்பும் என்றும் அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தாா் திருவிக நகர் மண்டலத்தில் நோய் தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் தன்னா்வலர்களுடன் அமைச்சா் கலந்துரையாடினார்

காமராஜ் தெரிவித்துள்ளார்

ஆர்

மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்று தொடங்கியது

டெக் இரண்டாமாண்டு நேரடி சேர்க்கை மற்றும் பகுதிநேர சேர்க்கை எம்பிஏ எம்சிஏ முதுநிலை சேர்க்கை ஆகியவை இணையதளம் வாயிலாகவே நடைபெறும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

அன்பழகன் தெரிவித்துள்ளார் இதற்கான அறிவிப்பும் விண்ணப்ப பதிவுக்கான இணையதள முகவரியும் பின்னர் அறிவிக்கப்படும் என்று அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வெளியிட்டுள்ளார்

தெட்சிணாமூர்த்தி கேட்டுக் கொண்டுள்ளார் நாகை மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் விதை மானிய திட்டப் பணிகளை ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு

மலர்விழி தெரிவித்துள்ளார்

பொறியியல் தொழிற்கல்வி உள்ளிட்ட அனைத்து பட்டப்படிப்புகளின் இறுதி பருவத் தேர்வை ரத்து செய்யக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு இரண்டு வாரங்களுக்குள் பதிலளிக்கும்படி மத்திய மாநில அரசுகளுக்கும் பல்கலைக்கழக மாளியக் குழுவுக்கும் சென்னை உயா்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நோய் தொற்று பரவல் மற்றும் ஊரடங்கு காரணமாக தற்போதைக்கு தேர்வு நடத்த வாய்ப்பு இல்லை என்பதால் இறுதி பருவத் தேர்வை ரத்து செய்து அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்க வேண்டுமென்று மனுவில் கோரப்பட்டுள்ளது

பள்ளிகளில் மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகளை நடத்துவது தொடர்பாக மத்திய அரசு வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ள நிலையில் மாநில அரசின் நிலைப்பாடு குறித்து பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மாநிலத்தில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கு இணையதளம் மூலம் விண்ணப்பப் பதிவு இன்று மாலை தொடங்கியது நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு வங்கிகளை ரின்வ் வங்கி கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக மத்திய அரசு பிறப்பித்த அவசர சுட்டத்திற்கு இடைக்கால தடை விதிக்க சென்னை உயா்நீதிமன்றம் மறுத்தவிட்டது